தீர்ப்பாயத்தின் புதிய கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் திறந்து வைத்தார்

மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் மோடி பீகார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சி அதிகாரம் அளித்து வளர்ச்சிக்கு ஆதரவாக வாக்களித்த மக்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் பீகாரில் மாநில மக்களின் நல்லாசிகளுடன் ஜனநாயகம் மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்த வேண்டும் என்பதை பீகார் மாநிலம் உலகிற்கு எடுத்துக் கூறி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பீகாரில் ஒவ்வொரு பிரிவு மக்கள் மற்றும் ஒவ்வொரு பிராந்தியத்தையும் சமநிலையாக மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் உறுதி அளித்துள்ளார் குஜராத் கர்நாடகா மணிப்பூர் உத்தரபிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்துள்ள இடைத் தேர்தல் வெற்றிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

இம்மாநாட்டில் ஆசியான் இந்தியா கூட்டாண்மை உறவுகளின் நடப்பு நிலவரங்கள் குறித்தும் கடல்சார் ஒத்துழைப்பு கல்வி வர்த்தகம் போக்குவரத்து தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் எட்டப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் மறுஆய்வு செய்யப்படும்

மோடி ஆயுர்வேதம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வெள்ளிக்கிழமை ஜெய்பூர் தேசிய ஆயுர்வேதக் கழகத்தையும் ஜாம்நகர் ஆயுர்வேதக் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தையும் காணொளி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார்

தொலைதொடர்பு மருந்து மோட்டார் வாகனம் உள்ளிட்ட துறைகள் இதில் அடங்கும் ஜவளி இந்திய உற்பத்தியாளர்களை உலக அளவில் போட்டித் திறன் கொண்டவர்களாக மாற்றவும் முதலீடுகளை ஈர்க்கவும் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நாட்டில் வேலை வாய்ப்புகளை பெருக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அவர் கூறினார்

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்

உலகிலேயே கொரோனா உயிரிழப்பு குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியா ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

இன்று காரைக்கால் விழுதியூரில் சந்தவெளி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

இவ்வாண்டு பட்ஜெட் உரையில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அறிவித்த இத்திட்டத்தின் கீழ் பள்ளிக் குழந்தைகளுக்கு காலை உணவாக இட்லி பொங்கல் மற்றும் கேசரி வழங்கப்படும் தொடக்க விழாவை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடத்த முடிவு செய்யப் பட்டுள்ளதாகவும் திமுக அமைப்புச் செயலர் திரு ஆர் எஸ் பாரதி இவ்விழாவில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப் படுவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

புதுச்சேரியில் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார்

பத்திரப்பதிவு அல்லாத காரணங்களுக்காக குறைந்த மதிப்புள்ள மின் முத்திரை பெற மக்கள் அதிக எண்ணிக்கையில் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையங்களை அணுகுவதால் அதைத் தவிர்க்கும் வகையில் இப்புதிய முறை கொண்டு வரப்பட்டுள்ளது வங்கிகளுக்கும் கடன் பெறும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே மின்னணு ஆவணங்கள் மூலம் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் மீதான முத்திரை வரியை ஆன் லைன் மூலம் செலுத்தும் வசதியும் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டுள்ளது இப்புதிய நடைமுறைகளை வருவாய் துறை அமைச்சர் இன்று அதிகாரிகள் முன்னிலையில் தொடக்கி வைத்தார்

இதுபற்றிய மாநில அரசின் கோப்புக்களை துணை நிலை ஆளுநர் மத்திய அரசின் முடிவிற்கு அனுப்பி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி இது மாணவர்களின் நலன் பற்றிய பிரச்சனை என்பதால் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து சாதகமான பதில் பெறுதல் அவசியம் என்று கூறி உள்ளார்